மாவட்டங்களில் நோய் தொற்று பாதிப்பின் முன்னுரிமை அடிப்படையில் ரேபிட் டெஸ்ட் கருவிகள் வழங்கப்படும் என மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

நடப்பாண்டிற்கான பாடத்திட்டங்கள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் தேர்விற்கு தயாராக இருக்க வேண்டும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் கூறியுள்ளார்

கோவையில் இக்கருவியின் செயல்பாட்டை இன்று தொடங்கி வைத்த மாநில சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார்

ராமன் தொடங்கி வைத்தார்

வைரஸ் தொற்று பாதிப்பின் முதல் இரண்டு நிலைகள் குறித்து சுவீஊசு மூலக்கூறு சோதனையின் மூலமே தெரிந்து கொள்ள முடியும் என்பதால் ரேபிட் டெஸ்ட் கருவி முடிவுகள் அவசர கால கண்காணிப்பு முடிவுகளாகவே கருத வேண்டும் என்றும் கூறியுள்ளது கொள்ளை நோய் காலங்களில் இத்தகைய ரேபிட் டெஸ்ட் கருவிகள் மூலம் சோதனைகள் நடத்தப்படுவத வழக்கமான ஒன்று என்றாலும் உரிய தீவிர மருத்துவ கண்காணிப்பின் கீழ் மட்டுமே இத்தகைய சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரேபிட் டெஸ்ட் முடிவுகளை இறுதி முடிவுகளாக எடுத்துக் கொள்ளக் கூடாது என்றும் மருத்துவ ஆராய்ச்சி கழகம் அறிவுறுத்தி உள்ளது

வீரமணி தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை பகுதிகளில் துப்புரவு பணியாளர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கிப் பேசிய அவர் அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கட்சிகள் மக்களிடையே குழப்பத்தை உருவாக்கி வருவதாக குற்றம் சாட்டினார் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியில் தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்ட அவர் காய்கறிகள் பூக்கள் உள்ளிட்ட வேளாண் பொருட்களை சேதமடையாத வகையில் அவந்றை விற்பனை செய்ய முதலமைச்சர் உரிய அறிவிப்பை வெளியிடுவார் என்றார்

கடம்பூர் ராஜு இன்று தொடங்கி வைத்தார்

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிவேக பரிசோதனை கருவிகள் என்ன விலைக்கு எத்தனை கருவிகள் வாங்கப்பட்டது என்பதை அரசு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றார் சட்டீஸ்கட் மாநில அமைச்சர் இது குறித்து வெளிப்படையாக அறிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ள அவர் நாடே உயிர்காக்க போராடி வரும் இந்நேரத்தில் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை கருத்தில் கொண்டே இதை வலியுறுத்துவதாக கூறினார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார் தர்மபுரி அருகே பைசுஹள்ளியில் கட்டுமான தொழிலாளர்களுக்கான நிவாரணப் பொருட்களை இன்று வழங்கி பேசிய அவர் நடப்பாண்டு பாடத்திட்டம் முழுவதும் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் தேர்விற்கு தயார்நிலையில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார்

ஹர்ஷவர்த்தன் தெரிவித்துள்ளார்

வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த சமூக விலகலை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்த அவர் சுகாதாரத்தை பேணுவது தொடர்பான அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை அனைவரும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் கட்டுப்பாடுகளில் சிறிய தளர்வுகள் ஏற்பட்டாலும் நிலைமையை சமாளிப்பது சாத்தியமற்றதாகும் என்றார்

கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பேகப்பள்ளி கிராமம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ளவர்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களை நேரில் சென்று வழங்க குழு அமைக்கப்பட்டுள்ளது